மருத்துவமனையில் காயமடைந்தவர்களைசந்தித்துஆறுதல் தெரிவித்தஅமைச்சர்கள் திருஜெயக்குமார் டாக்டர் விஜயபாஸ்கர் ஆகியோர் காயமடைந்தவர்கள் நலமடைவதற்குமாநிலஅரசுதன்னால் இயன்றஅனைத்துஉதவிகளையும் மேற்கொள்ளும் என்றுகூறினர்

ரயிலில் செய்யும் பயணிகள் நெரிசல் காரணமாகபடிக்கட்டுகளில் உயிருக்குஆபத்தானபயணங்களைமேற்கொள்வதைதடுப்பதற்குதெற்குரயில்வேகூடுதல் காவல்துறையினரைபணிக்குஅமர்த்தும் என்றுதெற்குரயில்வேயின் பொதுமேலாளர் கூறியுள்ளார் ரயில்வேநெறிமுறையின்படி இந்தசம்பவத்தில் நிர்வாகத்திற்குதொடர்பில்லைஎன்றும் இந்ததரதிருஷ்டவசமானசம்பவம் குறித்துஆய்வு செய்வதாகவும் இத்தகையசம்பவங்களைஎதிர்காலத்தில் தடுப்பதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

வண்டலூர் உயிரியல் பூங்காவில் புதியசிறுவர் பூங்காமற்றும் கூடுதல் புலிகள் இருப்பிடம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் திறந்துவைத்தார்

நாடாளுமன்றதேர்தலைசந்திப்பதற்குஅஇஅதிமுகதயாராகஉள்ளதாகமுதலமைச்சரும் அஇஅதிமுகதுணைஒருங்கிணைப்பாளருமானதிருடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் இன்றுசெய்தியாளர்களிடம் சென்னையில் பேசியஅவர் இதற்கானபணிகள் ஏற்கனவேதொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாகசெயல்பட்டுவரும் நிலையில் கூட்டணிகுறித்துதேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றுதெரிவித்தார் தமிழகநாடாளுமன்றஉறுப்பினர்கள் கொடுத்தஅழுத்தத்தின் காரணமாகவே காவிரிமேலாண்மைஆணையம் அமைக்கப்பட்டதாகஅவர் கூறினார் நலத்திட்டங்களைஅஇஅதிமுகஅரசுவெற்றிகரமாகசெயல்படுத்திவருவதால் மக்கள் அதிருப்திஏற்படுவதற்கானவாய்ப்பு இல்லையென்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாகதெரிவித்தார்

ஜனவரிமாதம் தேதிதொடங்கியதமிழகசட்டப்பேரவைகூட்டத்தொடரைமுறைப்படி கடந்த முடித்துவைப்பதற்கானஅறிவிக்கையைஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் இன்றுவெளியிட்டுள்ளார் மாளிகைசெயலர் திருகேசீனிவாசன் இன்றவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் ஆளுநர் இதைதெரிவித்துள்ளார் முதல் முறையாகஉள்நாட்டுதொழில்நுட்பத்திலேயேதயாரிக்கப்பட்டலித்தியம் அயன் பேட்டரிஉற்பத்தியை சென்னைஅறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிகவுன்சில் சி எஸ் ஐ ஆர் ஆர் வளாகத்தில் ஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் இன்றுதொடங்கிவைத்தார்

சென்னையில் இன்றசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் காவிரிபாசனப்பகுதிக்குஉட்பட்டஅனைத்துகிளைநதிகளிலும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் திருச்சி அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்டஆட்சியர்களுக்குபாதுகாப்புக்காகமேற்கொள்ளவேண்டியவழிமுறைகள் குறித்துசுற்றிக்கைஅனுப்பப்பட்டுள்ளதாகதெரிவித்தார்

கால்நடைகளைவிவசாயிகள் பாதுகாப்பான இடங்களில் கட்டிவைக்குமாறும் அவர் கூறியுள்ளார்

தாதமணல் குத்தகைகுவாரிகளில் நடைபெற்றமுறைகேடுகள் தொடர்பாக ஐ ஏ எஸ் அதிகாரிதிருககன் தீப் சிங் பேடிதலைமையிலானசிறப்பு விசாரணைக்குழுஅறிக்கையின் அடிப்படையில் சிபிஐவிசாரணைக்குஉத்தரவிடவேண்டும் திருமுகஸ்டாலின் மத்திய அரசைவலியுறுத்தியுள்ளார்

திருவள்ளுர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்தகுழந்தைகள் வளர்ச்சித் திட்டம் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது இத்திட்டத்தின் சாதனைகள் குறித்துதிட்டஅலுவலர் திருமதிஜெயப்நீ எமதுசெய்தியாளரிடம் விளக்கினார்

உகாண்டாதலைநகர் கம்பாலாவில் உள்ளஎன்டபேசர்வதேசவிமானநிலையத்தில் அவருக்குசிறப்பானவரவேற்பு அளிக்கப்பட்டது உகாண்டாதலைமைச் செயலகத்தில் அவருக்குபாரம்பரியவரவேற்பு அளிக்கப்பட்டது

இருநாடுகளும் பல்வேறுதுறைகளில் ஒத்துழைப்பு உடன்பாடுகளில் கையெழுத்திடுகின்றன பின்னர் உகாண்டாஅதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் அவர் கலந்துகொள்கிறார்

ருவாண்டாஅதிபர் பால் ககாமே வுடன் செய்தியாளர்களைசந்தித்தபிரதமர் திருநரேந்தீரமோடி ருவாண்டாவில் விரைவில் இந்திய தூதரகம் அமைக்கப்படும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயானஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறுவதற்குபொருளாதாரஒத்துழைப்புத் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார் செய்தியாளர்களிடம் பேசியதிருககாமே பிரதமர் திருமோடி யின் வருகையால் இரு நாடுகளுக்கும் இடையேயானநட்புறவு வலுப்பெற்றிருப்பதாகதெரிவித்தார்